குழந்தைகள் உட்பட அனைவரும் உரிமைகளை விட கடமைகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

தலைநகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக அவர் கலந்து கொள்வார் நாளை குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்தை பிரேசில் அதிபர் சந்திக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பிரேசில் அதிபருக்கும் இடையே நாளை பேச்சு வார்த்தை நடைபெற உள்ளது இப்பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

மோடி உரிமைகளை விட கடமைகளுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் இக்குழந்தைகள் ஆற்றி வரும் கடமைகளைக் கண்டு தாம் பெருமிதம் அடைவதாகவும் இவர்களின் சாதனைகள் இன்னும் கடுமையாக உழைப்பதற்கான உத்வேகத்தை தமக்கு அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் விருதுகள் சாதனையின் முடிவல்ல என்பதை குழந்தைகள் உணர்ந்து கொண்டு மேலும் சாதனை படைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கல்வி சமூக சேவை கலை கலாச்சாரம் விளையாட்டு புதுமையாக்கம் மற்றும் தீரச் செயல்களில் சிறந்து விளங்கிய இக்குழந்தைகளுக்கு பிரதமரின் தேசிய சிறார் விருதுகளை நேற்று முன் தினம் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் வழங்கினார் டெல்லி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான அவகாசம் இன்று மாலையுடன் முடிவிற்கு வந்துள்ளது

இதற்கிடையே டெல்லி சட்டமன்ற தேர்தல் குறித்து பிஜேபி வேட்பாளர் திரு கபில் மிஸ்ரா நேற்று டுவிட்டரில் வெளியிட்ட ஆட்சேபகரமான பதிவு ஒன்றை நீக்க தேர்தல் ஆணையம் டுவிட்டர் நிர்வாகத்தைக் கேட்டுக் கொண்டுள்ளது தமது கருத்துக்கள் தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக திரு மிஸ்ரா தேர்தல் ஆணையத்தின் நோட்டீசிற்கு பதில் அளித்துள்ளார் பதவி உயர்வு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கிடையாது என்று இந்திரா சாஹ்னி வழக்கில் வெளியான தீர்ப்பு மாற்றுத் திறனாளிகளுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் வெளியிட்டுள்ள தீர்ப்பை தேசிய பார்வையற்றோர் மாற்றுத் திறனாளிகளின் உரிமைப் பாதுகாப்பில் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த முடிவு என்று கூட்டமைப்பின் தலைவர் திரு எஸ்கே ருங்தா இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் மத்திய மாநில அரசுகளும் பொது துறை நிறுவனங்களும் இத்தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகளை மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் வைரஸ் சீனாவில் கொரோனா வைரஸ் பரவி வருவதை கருத்தில் கொண்டு சீனாவில் இருந்து இன்று மும்பை திரும்பிய இருவர் வைரஸ் தாக்குதல் சந்தேகத்தின் பேரில் மருத்துவ கண்காணிப்பில் பற்றிய வைக்கப்பட்டுள்ளனர் மும்பை பெரு நகர மாநகராட்சியின் கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் இதற்கென தனி வார்டு அமைக்கப்பட்டு கொரோனா வைரஸ் அறிகுறி உள்ள பயனிகளை இம்மருத்துவமனைக்கு அனுப்ப விமான நிலைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது குடியுரிமை திருத்த சட்டம் வாபஸ் பெற மாட்டாது என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா கூறி இருப்பதையும் நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக இந்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்ததையும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகள் கண்டித்தன

சென்னையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் தமிழக அரசின் இம்முடிவு மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும் இதனால் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் பள்ளிப் படிப்பை பாதியிலேயே விட்டுவிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கூறினார்

இவர்கள் மீதும் இடைத் தரகர்களாக சந்தேகிக்கப்படும் சில நபர்கள் மீதும் காவல் துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் தெரிவித்துள்ளது

கிரண்பேடி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று பொது மக்கள் குறைதீர்ப்பு நடைமுறைகளின் செயல்பாடுகளை ஆராய்ந்தார் பொது மக்களின் குறைகள் பற்றிய மனுக்கள் மீதான நடவடிக்கைகளை தொடர்ச்சியான விதத்தில் முறையாக ஆவணப்படுத்திக் கண்காணிக்க அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் நில அபகரிப்பு போன்ற குற்றங்கள் மீண்டும் மீண்டும் நடப்பதற்கான அடிப்படை காரணங்களை அலுவலர்கள் ஆராய்ந்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாவட்ட ஆட்சியர் வாரந்தோறும் துணை கோட்ட மாஜிஸ்டிரேட்டுகள் மற்றும் தாசில்தார்களுடன் மறுஆய்வு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பெண் தினம் புதுச்சேரி ராஜ்நிவாசில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்திராகாந்தி தேசிய கலை மையத்தின் செய்யப்பட்டிருந்த ஆதரவுடன் ஏற்பாடு இந்நிகழ்ச்சியில் கவுண்டம்பாளையம் மற்றும் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் பெண் குழந்தைகள் இயற்கையின் வரம் என்பது குறித்து பொம்மலாட்ட நிகழ்ச்சியும் பெண் குழந்தைகளின் முக்கியத் துவம் பற்றிய குறும்படமும் இதில் இடம் பெற்றன துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குழந்தைகளை வரவேற்று பேசுகையில் குழந்தைகளின் நலன் சிறக்க வாழ்த்தினார்

எரிசக்தி சேமிப்பிற்கான இந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் மாற்று மின் உற்பத்தி திறன் வரவிருக்கும் ஆண்டில் அதிகரிக்கப்படும் என்று ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது பாரம்பரிய கட்டிடமான ராஜ்நிவாசில் பாரம்பரிய அம்சங்களை பாதிக்காத விதத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன இதனால் மின்சாரச் செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த முடியும் என்று ராஜ்நிவாஸ் தெரிவித்துள்ளது மாநாடு சுற்றுச்சூழல் வேளாண்மை ரசாயனம் மற்றும் உயிரியல் விஞ்ஞானம் குறித்து புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சர்வதேச மாநாட்டை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தொடக்கி வைத்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான வாய்ஸ் அமைப்பும் புதுச்சேரி வேளாண் அறிவியல் கழகமும் இணைந்து அமெரிக்காவின் முர்ரே ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் இம்மாநாட்டிற்கு ஒத்துழைப்புடன் ஏற்பாடு செய்திருந்தன கமலக்கண்ணன் காரைக்கால் கான்ஃபெட் செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி தலைமையில் வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு விக்ராந்த் கான்ஃபெட் மேலாண் இயக்குனர் திரு மோகன்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகளும் காரைக்கால் பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சந்திரபிரியங்கா திருமதி அசனா இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மாணவர் ஆர்ப்பாட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று வகுப்புகளைப் புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அவரது உரை முடிந்த உடன் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக சில மாணவர்கள் கோஷம் எழுப்பியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இருதரப்பினரும் கோஷங்களை எழுப்பி தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்திய பின்னர் கலைந்து சென்றனர் பிஜேபி அரும்பார்த்தபுரத்தில் மேம்பாலம் கட்டும் பணிகள் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நிலுவையில் இருப்பதைக் கண்டித்து இன்று புதுச்சேரி மாநில பாரதீய ஜனதா கட்சியினர் அதன் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வி சாமிநாதன் தலைமையில் ஊர்வலமாகச் சென்று பொது பணித்துறை அலுவலகத்தில் சிமெண்ட் ஜல்லி கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசிக பத்துக்கண்ணு சந்திப்பில் அண்ணல் அம்பேத்காருக்கு சிலை அமைக்க கோரியும் பாரதி பூங்காவில் முன்னாள் எதிர்கட்சித் தலைவர் உத்தரவேலு சிலையை திறக்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரதப் போராட்டம் மேற்கொண்டனர் தை அமாவாசை தை அமாவாசை தினமான இன்று கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிக் கரை உள்ளிட்ட இடங்களில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர் அனைத்து கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன